நிர்மலா சீதாராமன் இன்று மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களின் நிதி அமைச்சர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை நடத்தினார்

குடியுரிமை திருத்த சட்டத்தின் அரசியல் சாசன செல்லுபடித் தன்மையை ஆராய உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ள போதிலும் சட்டத்தின் அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க மறுப்பு தெரிவித்துள்ளது

கந்தசாமி கோரியுள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் இன்று புதுடெல்லியில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி உட்பட பல்வேறு முதலமைச்சர்களும் தமிழக துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உட்பட பல்வேறு மாநிலங்களின் நிதி அமைச்சர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஒத்துழைப்புடன் கூடிய கூட்டமைப்பு என்னும் மத்திய அரசின் கோட்பாட்டையும் வளர்ச்சியை ஊக்குவிக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளையும் மத்திய நிதியமைச்சர் இக்கூட்டத்தில் எடுத்துக் கூறினார் வளர்ச்சி முதலீடு நிதித்தேவை மற்றும் நிதிக்கொள்கை பற்றிய ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை எடுத்துக் கூறுவதற்கான இந்த வாய்ப்பை மாநில அரசுகள் வரவேற்றன

மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களின் ஆலோசனைகளை மத்திய நிதியமைச்சர் வரவேற்றார் இது பற்றிய மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களின் மனுக்கள் பொருத்தமான முறையில் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நிர்பயா பாலியல் குற்றச் சம்பவம் தொடர்பாக குற்றவாளி அக்ஷய் குமார் சிங் தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது

மனித குலத்தையே கதறவைக்கும் குற்றங்களில் இதுவும் ஒன்று என்பதால் குற்றவாளிக்கு பாவம் பார்க்க தேவையில்லை என்று முன்னதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா விசாரணைகளின் போது கூறினார்

சட்டப்படி ஒரு வார அவகாசம் மட்டுமே அனுமதிக்கலாம் என்று தலைமை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார் குடியுரிமை திருத்த சட்டத்தின் அரசியல் சாசன செல்லுபடித் தன்மையை ஆராய உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ள போதிலும் இந்த சட்டத்தின் அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க மறுப்பு தெரிவித்துள்ளது இப்பிரச்சனை பற்றிய மனுக்கள் மீது மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்திய யுனியன் முஸ்லீம் லீக் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு

ஏ போப்டே நீதிபதிகள் திரு

ஆர் கவாய் திரு சூர்யகாந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று உத்தரவிட்டது குடியுரிமை சட்டதிருத்தம் குறித்து குடிமக்கள் எவரும் அச்சப்படத் தேவையில்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

நாட்டில் மொத்தம் தொள்ளாயிரம் பல்கலைக் கழகங்கள் இருப்பதாகவும் பல்கலைக்கழக மாணவர்களின் எல்லாப் பிரச்சனைகளையும் அரசு செவி மடுத்து வருவதாகவும் அமைச்சர் அமைதிதான் பிரச்சனைகளுக்கு கூறினார் தீர்வு என்றும் மாணவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அரசின் கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்

ஒம் பிர்லா கூறியுள்ளார்

பிரதமர் திரு

இந்நிகழ்ச்சியில் பிரதமர் என்ன தலைப்புகளில் பேசலாம் என்பது பற்றி மக்கள் கருத்துக்களை அனுப்பலாம் என பிரதமர் அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது

கந்தசாமி கோரியுள்ளார் தென்மண்டல தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறை அமைச்சர்களுக்கு இடையே கேரள மாநிலம் கொச்சியில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய அவர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கு பிரதமரின் ஷ்ரம்யோகி மான்தன் திட்டம் தேசிய ஓய்வுதிய திட்டம் ஆகிய சமுகப் பாதுகாப்பு திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்றும் இவ்விரு திட்டங்களையும் புதுவையில் அமல்படுத்த மாநில அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் சாரா தொழிலாளர்களின் மாத வருமானம் மிக குறைவாக இருப்பதால் அமைப்பு சாராத் தொழிலாளர் நலச்சங்க உறுப்பினர்களை திட்டத்தில் சேர்ப்பது கடினமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

வைத்திலிங்கம் சட்டப்பேரவைத் துணைத் தலைவர் திரு

ஆர் பாலன் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்தப் பள்ளியில் கடந்த ஆண்டு ஜனவரியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மேற்கொண்ட நேரடி ஆய்வு குறித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் தனியார் புகார் துணைநிலை ஆளுநரின் நற்பெயரை குலைக்கும் நோக்கத்துடன் சுயநல சக்திகள் எடுத்துள்ள முயற்சி என்று துணைநிலை ஆளுநரின் செயலகம் கூறியுள்ளது சமுக நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு நிறுவனம் ஒன்றின் செயல்பாடுகளை வலுப்படுத்தவே துணைநிலை ஆளுநர் நேரடி ஆய்வு மேற்கொண்டதாகவும் ஊடகங்களில் பரவலாக செய்தி வெளியிடப்பட்ட இந்த ஆய்வைத் தொடர்ந்து சிறுவர் சீர்திருத்தப் பள்ளியின் செயல்பாடுகள் மேம்பட்டதாகவும் துணைநிலை ஆளுநரின் செயலகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்தை புதுச்சேரி மாநில பிஜேபி வரவேற்றுள்ளது இன்று நடைபெற்ற மாநில பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குடியுரிமை சட்டதிருத்தம் பற்றியும் இது முஸ்லீம்களுக்கு எதிரானது அல்ல என்பது பற்றியும் மக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் தொகுதிவாரியாக பிரச்சாரக் கூட்டங்கள் நடத்தப்படும் என மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லீம்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் எதிரானது என்பது போல முதலமைச்சர் திரு நாராயணசாமியும் திமுகவும் ஊடகங்களில் பேசிவருவாதாக கூறியும் அதை கண்டித்தும் இக்கூட்டத்தில் மற்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் முன்பாக அனைத்து ஜனநாயக அமைப்புகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது தீப்பந்தம் ஏந்திய போராட்டக்காரர்கள் பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் போலிசார் தீப்பந்தத்தை பறித்து நீர் ஊற்றி அணைக்க முற்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்த அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோகுல கிருஷ்ணனின் வீட்டையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர் எஸ்யுசிஐ கம்யுனிஸ்ட் மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு தந்தைபெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இப்போராட்டத்தில் பங்குபெற்றனர் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் மழையினால் சேதம் அடைந்த சாலைகளை உடனடியாக சரி செய்யக் கோரி இன்று சாரத்தில் என் ஆர் காங்கிரஸ் மற்றும் அஇஅதிமுக வினர் சாலை மறியல் மேற்கொண்டனர் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மூத்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து சாலைகளை சரிப்படுத்த உறுதியளித்தனர் இதை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது

புதுச்சேரி பல்கலைக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் திரு

புதுச்சேரி இந்திய யுனியனுடன் இணைந்த போது தாங்களாகவே இந்தியக் குடியுரிமையை ஏற்றுக் கொண்டவர்களுக்கு ஒய்வுதியம் வழங்க இப்போராட்டத்தின் போது முக்கியமாக வலியுறுத்தப்படும் என இயக்கத்தின் தலைவர் திரு சிவராஜ் தெரிவித்துள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களின் நிதி அமைச்சர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை நடத்தினார்

குடியுரிமை திருத்த சட்டத்தின் அரசியல் சாசன செல்லுபடித் தன்மையை ஆராய உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ள போதிலும் சட்டத்தின் அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க மறுப்பு தெரிவித்துள்ளது

கந்தசாமி கோரியுள்ளார்